நேற்று தொடங்கி நாளை வரை நடைபெறுகின்றன

இந்திய ரானுவ சிறப்பு கமாண்டோக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதேநாள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கஷ்மீர் பகுதிக்குள் சென்று அங்கிருந்த பல பயங்கரவாத குழுக்களின் மறைவிடங்களை தன்த்து வகையில் நாடு வெற்றிகரமாக திரும்பியதை நினைவுகூறும் இக்கொண்டாட்டங்கள் முழுவதும் நடைபெறுகின்றன பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் தில்லி இந்தியா சேகேட் அருகே இந்நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார் பயங்கரவாதிகள் உலகின் எந்த பகுதியிலிருந்தும் இந்தியாவுக்குள் வருவதை ஒருபோதும் தேசம் அனுமதிக்காது என்ற செய்தியை ராணுவ வீரர்கள் இரண்டு ஆண்டுக்கு முந்தைய துல்லிய தங்குதல் மூலம் உணர்த்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் தீரச்செயல் திருவிழா சிறப்பு கண்காட்சியை பிரதமா் திரு நரேந்திர மோடி நேற்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கிவைத்தாா் அதைத்தொடர்ந்து பிரதமர் ராணுவ கமாண்டர்கள் மாநாட்டில் பங்கேற்றார் சென்னை தீவுத்திடலில் இந்திய கடற்படை சார்பில் சிறப்பு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குள்லூரையடுத்த மதராஸ் படை வகுப்பு மையத்தில் ராணுவ தீரச்செயல் திருவிழா சிறப்பு சைக்கிள் பேரணி நடைபெற்றது கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஸ்ரீ ஐயப்பள் ஆலயத்திற்கு அனைத்து வயது பெண்களும் செல்லாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

இந்த வழக்கில் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது நீதிபதிகள் திரு தீபக் மிஸ்ரா திரு ஆர் எஃப் நாரிமன் டி ஒய் சந்திரசூட் திரு ஏ எம் கான்வில்கள் ஆகியோர் இப்பெரும்பான்மை தீர்ப்பை வழங்கினர் மத வழிபாட்டில் ஆண் பெண் பாகுபாடு இருப்பதை ஏற்க இயலாது என்றும் பெண்களை கடவுளாக மதிக்கும் நாட்டில் அவர்களை பலவீனமாக கருத இடமில்லை என்றும் தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தமது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார்

பெண்களுக்கு வழிபாட்டு உரிமையை மறுப்பது மனித கண்ணியத்திற்கு உகந்தது அல்ல என்று நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார் எனினும் நீதிபதி திருமதி இந்து மல்கோத்ரா முரண்பட்ட தீர்ப்பை அளித்தார் அவர் சபரிமலையில் பெண்களை அனுமதிக்க முடிவு செய்தால் அது மேலும் பல வழிபாட்டுத் தலங்களில் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் சமய நம்பிக்கைகளில் நீதிமன்றம் தலையிட தேவையில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பெரும்பான்மை அடிப்படையில் எல்லா பென்களும் சபரிமலை செல்லலாம் என்ற தீர்ப்பு இறுதியாகியுள்ளது இந்து சமயம் அனைத்துத்தரப்பினரையும் உள்ளடக்கியது என்ற கருத்தை உறுதிபடுத்தும் வகையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்துள்ளதாக பிஜேபி நிர்வாகிகளில் ஒருவரும் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சருமான திருமதி மேனகா காந்தி கூறியுள்ளார் பெண்கள் உரிமை தொடர்பான ஒரு புதிய பார்வையை இத்தீர்ப்பு வழங்கியிருப்பதாக காங்கிரஸ் கட்சிச் செய்தித்தொடர்பாளர் திரு ரன்தீப் கர்ஜேவாலா தெரிவித்துள்ளார் சபரிமலை தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் இதன்மூலம் நீண்டகால சட்டப்போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் கேரள மாநில அறநிலையத் துறை அமைச்ச் திரு கடகம்பள்ளி சுரேந்திரன் குறிப்பிட்டுள்ளா் இதனிடையே இந்த தீர்ப்பை முழுமையாக படித்து ஆராய்ந்து அடுத்தகட்ட நடவடிக்கை பற்றி முடிவு செய்யப்படும் என்று கேரள தேவஸ்வம் போா்டு தலைவா் திரு ஏ பத்மகுமா் செய்தி ஏஜென்சியிடம் தெரிவித்துள்ளார் இளவயது பெண்களுக்கு சபரிமலையில் அனுமதி வழங்கக்கூடாது என்பதே தேவஸ்வம் போர்டின் கருத்து என்ற போதிலும் இப்போதைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அமெிக்க சீன வர்த்தக மோதல் நீண்டகால அடிப்படையில் இந்தியாவுக்கு பலனளிக்கும் விதமாகவே இருக்கும் என்று மத்திய நிதியமைச்சு் திரு அருண் ஜேட்லி கூறியிருக்கிறார் தில்லியில் நடைபெற்ற வர்த்தகம் தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர் எதிர்காலத்தில் இந்தியா முக்கிய உற்பத்தி மையமாகவும் வர்த்தக நாடாகவும் உயர அமெரிக்க சீன வர்த்தக மோதல் உதவும் என்று கூறினா்

ஆயுா்வேதா யுனானி சித்தா ஹோமியோபதி போன்ற இந்திய மருத்துவத் துறையான ஆயுஷ் மருத்துவத்தை மேம்படுத்த தேவையான கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்படும் என்று இதற்கான மத்திய இணையமைச்சா் திரு ஸ்ரீபாத யெஸ்ஸோநாயக் தெரிவித்துள்ளாா் உலக அளவில் சித்த மருத்துவத்திற்கான அங்கீகாரம் பற்றி சென்னையில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் பருவநிலை மாற்றம் தொடர்பாக மருத்துவத்துறை பல புதிய சவால்களை சந்தித்து வருவதாகவும் அதில் இந்திய பாரம்பரிய மருத்துவ வல்லுநர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஆந்திரபிரதேச மாநிலத்தில் உள்ள கண்டலேறு அணை திறக்கப்பட்டுள்ளதையடுத்து அங்கிருந்து தண்ணீர் நேற்று தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை ஜீரோ பாய்ண்ட் வந்தடைந்தது இந்தத் தண்ணீர் இன்று பூண்டி ஏரியை வந்தடையும் என்று எதிர்ப்பார்க்கப்படுகிறது கண்டலேறு அணைக்கு நீர் வழங்கும் ஸ்ரீசைலம் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது

தொழில் முனைவோருக்கு குறுங்கடன் வழங்க வகைசெய்யும் முத்ரா திட்டம் வாயிலாக கோவை மாவட்டத்தில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளனர் இதுபற்றி எமது செய்தியாளர் தரும் தகவல்

சென்னை அகில இந்திய வானொலி செய்திப்பிரிவு இந்திய ரானுவத்தின் மான்புகள் என்ற சிறப்பு நேர்முக நிகழ்ச்சியை ஒலிபரப்பு செய்யவுள்ளது இந்திய பாகிஸ்தான் போர்கள் அனைத்திலும் பங்கேற்றவரும் பாதுகாப்பு வியூக நிபுணருமான கா்ளல் ஹரிஹரனுடன் இந்நிகழ்ச்சியில் வானொலி செய்திப்பிரிவு உதவி இயக்குனர் திரு மு ஜெயசிங் உரையாடுகிறார்

இதனை மாநிலத்தின் அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் இதன் மறு ஒலிபரப்பு எஃப் எம் ரெயின்போ பண்பலை வரிசையில் இன்றிரவு மணி ஒன்பது இரண்டுக்கு ஒலிபரப்பாகும் இருவரி செய்திகள் இந்தோனேஷியாவின் சுலேவேசியா தீவில் நேற்று மாலை சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது

அமெிக்க உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்ய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ள ப்ரெட் கவனா மீது சில பெண்கள் சுமத்திய பாலியல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்றும் அவரது பின்புலம் பற்றிய தகவல்களை மீண்டும் சேகிக்குமாறும் செனட் குழு உத்தரவிட்டுள்ளது

மக்களவை துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை மாநில அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கரூர் மாவட்டம் கா பரமத்தி வடக்கு ஒன்றிய பகுதிகளில் பொதுமக்களின் இருப்பிடங்களுக்கு நேரில் சென்று அடிப்படை வசதிகள் பற்றி ஆய்வு செய்தனா்

தேனி மாவட்டத்தில் மேற்குதொடர்ச்சி மலைப் பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் களமழை பெய்துவருகிறது இதையடுத்து முல்லைப் பெரியாறு வைகை அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கிரிக்கெட் ஆசிய கோப்பை கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்தை இந்தியா வென்றுள்ளது

டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது